தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது

ஓ

முதலமைச்சரின் கிராம தன்னிறைவு வளர்ச்சி திட்டம் என்ற ஐந்தாண்டு கால புதிய திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது

குடியரசுத்தலைவர் திரு

பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் உள்துறை அமைச்சர் திரு

ரவி மிட்டல் இந்திய வானொலியில் தமிழ் அஸ்ஸாம் டாக்ரி அகில மொழி செய்திகளுக்கான வலைதளத்தை தகவல் ஒலிபரப்புத்துறை செயலர் திரு ரவி மிட்டல் இன்று தொடங்கி வைத்தார் புதுதில்லியில் நடைபெறும் மண்டல செய்திப்பிரிவு தலைவர்களின் தேசிய மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர் வானொலி நேயர்கள் செய்திக்காக பிற தலங்களை நாடுவதை நிறுத்தும் வகையில் செய்திகளின் தரம் மேம்பட வேண்டும் என்றார் நேயர்கள் விளம்பரதாரர்கள் பிற செய்திப்பிரிவுகளுடன் ஒருங்கிணைப்பை அதிகரித்து தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்றார்